குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பத்ம விருதுகளை வழங்கினார்

பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்

ஆந்திர பிரதேசம் ஓடிசா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலும் இதனுடன் இணைந்து நடக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துவிட்டன தேர்தல் அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் திரு குளில் அரோரா வெளியிட்டார்

ஜம்மு கஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலுடன் நடைபெறாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார்

தேர்தலுக்கு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறியிருக்கிறார் எத்தனை வாக்குச்சாவடிகளில் வாக்கு எந்திரங்களில் பதிவாள வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் என்பது குறித்து இந்திய புள்ளியியல் நிறுவனம் அளிக்கும் அறிக்கைக்கு பின்பு முடிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

இருவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளான நூர்முகமது வினோத் ஜுத்ஜி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஏ எஸ் கில் ஆகியோர் இல்வாறு நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் நிலவரத்தை தேர்தல் ஆணையம் உள்ளிப்பாக கவளித்து சட்டமன்ற தேர்தல் நடத்துவது பற்றி முடிவு செய்யும் தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக இணந்துள்ளது இதற்கான ஒப்பந்தம் சென்னையில் நேற்று கையெழுத்தானது முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர செல்வம் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இதன்படி நான்கு மக்களவை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன

அவர்களிடமிருந்து ஏராளமான வெடிமருந்துகளும் கைப்பற்றபட்டன பிங்லிஷ் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் சோதனை மேற்கொண்ட போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் அந்த பகுதியில் இணையதள சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக டிவிட்டரில் நேற்று செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளா்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டுமென்றும் இந்தத் தேர்தலில் அதிக எண்ணிகையிலான வாக்குகள் பதிவாகுமென தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்துவரும் தேர்தல் ஆணையத்திற்கு பிரதமர் தனது வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியே நம் அனைவரின் நோக்கமாக இருக்கவேண்டுமென்று தெரிவித்துள்ள பிரதமர் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தனது வாழ்த்துகளைத் தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் திரு ராமநாத் கோவிந்த் இன்று அவரது மாளிகையில் இன்று பத்ம விருதுகளை வழங்கினார் மலையாள திரைப்பட நடிகள் மோகன் லால் தென் ஆப்பிரிக்க அரசியல் தலைவர் பிரவீன் போ்தன் சிஸ்கோவின் முன்னாள் தலைவர் ஜான் சேம்பர்ஸ் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஹுக்கும் தேவ் நாரயாண் யாதவ் ஹரியமுண்டா கக்தேவ் சிங் தின்ஷா மற்றும் மறைந்த பத்திரிக்கையாளால் குல்தீப் நய்யார் ஆகியோருக்கு பத்மபூஷ்ன் விருதுகளை வழங்கினார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிய் திரு அருண்ஜேட்லி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஷ்வரா் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க வேண்டுமென்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்திருவிழா தேதி பற்றிய விளக்கத்தை வழங்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரத சாஹு மதுரை மாவட்ட ஆட்சியரை கேட்டுக் கொண்டுள்ளாா்

மேலும் தேர்தல் கணக்கு விவரங்களை பராமரித்தல் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளைப் பின்பற்றுதல் ஆகியவை பற்றி இன்று தாம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடனும் பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டா் செயலர் திரு விஜய் கோகலே வாஷிங்டனில் இன்று அமெரிக்க மத்திய வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வை சந்திக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவு குறித்தும் பிராந்திய சர்வதேச பிரச்சனைகளில் இரு நாடுகளுக்கும் பொதுவான அம்சங்கள் குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்துகிறார்கள் பாதுகாப்பு மற்றும் கேந்திரமான துறைகளில் இருநாட்டு ஒத்துழைப்பு குறித்து அமெிக்காவின் வெளியுறவுத் அதிகாரிகளுடன் பேசுவதற்காக நேற்று அவர் அமெரிக்கா சென்றார் அமெிக்காவின் அரசியல் விவகார துணை செயலர் திரு டேவிட் ஹேல் ஆயுதக்கட்டுப்பாட்டு பிரிவு துணை செயல் ஆகியோா் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கிறாா்கள் அமெிக்க அரசின் மூத்த தலைவர்களுடனும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும்க திரு கோகலே பேச்சு நடத்துவார் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்யததாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஹுரியத் மாநாடு கட்சித் தலைவர் மிர்வாயிஸ் உமர் பருக் மற்றும் கஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் செய்யத் அலி ஷா ஜிலாளயின் மகன் நசிம் ஜிவாளி ஆகியோர் இன்று புதுதில்லியில் தேசிய புலனாய்வு அலுவலகதத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார்கள் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்ததாக வந்த தகவலின் பேரில் மிர்வாயிஸ் உள்ளிட்ட பிரிவினைவாத தலைவா்களின் வீடுகளில் கடந்த மாதம் தேசிய புலானய்வு பிரிவு சோதனை நடத்தியது எத்தியோபியா விமாள விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்யும்படி அங்குள்ள இந்தியத் துதரகத்தை வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா சுவராஜ் அறிவுறுத்தியுள்ளார்

சுற்றுச்சூழல் அமைச்சக ஆலோசகர் ஒருவர் உட்பட நான்கு இந்தியர்கள் இதில் அடங்குவார்கள் இந்தியர்கள் வைத்தியா பன்நாகேஷ் பாஸ்கர் வைத்தியா அன்சின் அன்நாகேஷ் நுகவரப்பு மனீசா சிக்கா கார்க் ஆகியோர் உயிரிழந்ததாக எத்தியோபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது

முடிவு இதே போன்ற விபத்து இந்தோனேஷியாவிலும் நடந்திருப்பதை அதற்கு காரணமாக காட்டியுள்ளது இந்த விமானங்கள் பாதுகாப்பானவை என்று உறுதி செய்யப்பட்டதும் மீண்டும் இந்த விமான போக்குவரத்து நடைபெறும் என்று சீன சிவில் விமான போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு அடல் அல்ஜூபேர் ஒரு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தில்லியில் அவர் வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசுகிறார் கடந்த மாதம் சவுதி இளவரசா் முகமது பின் சல்மாள தில்லி வந்து நடத்திய பேச்சுகளில் தொடர்ச்சியாக அவரது பயணம் அமைகிறது இரண்டு வாரங்களில் சவுதி அமைச்சரும் இந்திய அமைச்சரும் சந்திப்பது இது மூன்றாவது முறையாகும் முன்னதாக இம்மாத துவக்கத்தில் அபுதாபியில் நடந்த இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பு மாநாட்டின் போது அவர்கள் சந்தித்தார்கள் சவுதி அமைச்சர் தில்லியில் பிரதமர் திரு நரேந்திராமோடியையும் சந்தித்து பேச உள்ளார்

மொஹாலியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது

ஆஸ்திரேலிய அணியின் கும்மிங்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்